காரைமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுஅறிமுகம் செய்துவைத்தார்

பிரிட்டிஷ் பிரதமராகதிருபோரீஸ் ஜான்சன் இன்றுபதவியேற்கிறார்

போக்குவரத்துவிதிமீறல்களில் ஈடுபடுவோருக்குவிதிக்கப்படும் அபராதத்தைஅதிகரிப்பது

சாலைபாதுகாப்பு உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் இந்தமசோதாவில் இடம்பெற்றுள்ளன

போக்குவரத்தைமேலும் சிறப்பாகபராமரிக்கநவீனதொழில்நுட்பங்களைப் புகுத்துவதுஉள்ளிட்டயோசனைகள் இந்தமசோதாவில் இருப்பதாகஅவர் தெரிவித்தார் கம்பெனிகள் திவால் சுட்டத் திருத்தமசோதாவைமாநிலங்களவையில் இன்றுநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அறிமுகம் செய்கிறார்

மக்களவையில் சுட்டவிரோதநடவடிக்கைகள் திருத்தமசோதாவும் தேசியமருத்துவஆணையமசோதாவும் பரிசீலனைக்குஎடுக்கப்படுகின்றன

இதன் காரணமாகமத்தியநிதியமைச்சகம் இந்தமாற்றத்தைதற்போதுகொண்டுவந்துள்ளது

சட்டவிரோதமாகமணல் எடுக்கும் விஷயத்தில் மத்தியஅரக சிபிஐமற்றும் தமிழ்நாடுஉட்படஐந்தமாநிலங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தஐந்துமாநிலங்களிலும் சுட்டவிரோதமாகமணல் எடுக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் இதனைதடுத்துறிறுத்தநடவடிக்கைஎடுக்கும்படிஉத்தரவிடக்கோரியும் பாதிக்கப்படுகிறதுஎன்றும் தாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்தநீதிபதிதிரு எஸ் ஏ பாப்டேதலைமையிலானஅமா்வு இந்தஉத்தரவைபிறப்பித்தது தமிழ்நாடு பஞ்சாப் மத்தியபிரதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திரபிரதேஷ் ஆகியஐந்துமாநிலங்களில் சட்டவிரோதமாகமணல் எடுக்கப்படுவதாகஅந்தமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுட்டவிரோதமாகமணல் எடுப்போா் மீதுவழக்குபதிவு செய்து விசாரணைநடத்தஉத்தரவிடுமாறுஅந்தமனுவில் கோரப்பட்டுள்ளது அமெரிக்கஅதிபர் திருடொனால்டுட்டிரம்பை ஜப்பானில் பிரதமர் திருநரேந்திரமோடிசந்தித்தபோது கஷ்மீர் பிரச்சினைகுறித்துவிவாதிக்கவில்லைஎன்றுபாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத்சிங் இன்றுமக்களவையில் தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்சினையில் அமெரிக்காசமரசம் செய்யுமாறுபிரதம் கூறியதாகதெரிவிக்கப்படுவதைஅவர் திட்டவட்டமாகமறுத்தார் இதையடுத்துஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் இன்றுஅவையிலிருந்துவெளிநடப்பு செய்தனர் கர்நாடகாவில் குமாரசாமிஅரசுநம்பிக்கைவாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததைஅடுத்து புதிய அரசு அமைப்பதுகுறித்துபிஜேபிமத்தியதலைமையின் ஆலோசனைக்காககாத்திருப்பதாகக்நாடகபிஜேபிசுட்டமன்றஉறுப்பினா் திருமதுகவாமிதெரிவித்துள்ளாா்

இம்மாத இறுதிக்குள் கர்நாடகஅரசுநிதிமசோதாவைநிறைவேற்றவேண்டியகட்டாயத்தில் உள்ளது இந்தமாதம் முடிவதற்குமுன்னதாகசுட்டமன்றம் கூட்டப்படும் என்றும் தெரிகிறது

மேலும் இரண்டுகயேச்சைகளின் ஆதரவும் உள்ளது

வளர்ந்துவரும் பொருளாதாரத்தில் உலகளாவிய புத்தாக்கக் குறியீடுவெளியிடப்படுவது இதுவேமுதல் முறைஎன்றுஅதிகாரப்பூர்வசெய்திக்குறிப்பு கூறுகிறது சென்னைஅருகேதனியார் கார் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டபேட்டரியால் இயங்கும் காரைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுஅறிமுகம் செய்துவைத்தார் தலைமைச் செயலகத்தில் அவர் இந்த புதியகாரில் அமர்ந்துபயணம் செய்தார்

புதிதாகஅறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமோட்டார் வாகனசுட்டத் திருத்தம் விபத்துகளைதடுத்துமக்களைபாதுகாக்கும் வகையில் உள்ளதுஎன்றுபிஜேபிமாநிலதலைவர் திருமதிதமிழிசைசௌந்தர்ராஜன் கூறியுள்ளார் துத்துக்குடியில் இன்றுசெய்திபாளர்களிடம் பேசிய அவர் இந்தசட்டதத்தினால் எந்தஎந்தவகையிலும் மாநிலங்கள் உரிமைபாதிக்கப்படாதுஎன்றும் தெரிவித்தார்

இது தவிரகத்தியாா் சீதாமாரி கயாமாவட்டங்களிலும் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது

அவர்களுக்கு இலவசசிகிச்சைஅளிக்கபீகார் முதலமைச்சர் திருநிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குதலாநான்குவட்சும் ரூபாய் வழங்கப்படும் என்றுஅவர் அறிவித்துள்ளார்

பிரிட்டனின் புதியபிரதமராககன்சர்வேடிவ் கட்சியைச் சேர்ந்ததிருபோரிஸ் ஜான்சன் இன்றுபதவியேற்கிறார் இதையடுத்துஅவர் பிரிட்டீஷ் ராணியைசந்தித்து புதியஅரசுஅமைக்கஅழைக்குமாறுகோருகிறார் நிதியமைச்சர் உட்பட மூத்தஅமைச்சர்கள் பட்டியலையும் அவர் அறிவிக்கிறார் ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்

இன்றுநடைபெற்றமற்றொருஆட்டத்தில் சமீர் வர்மாதோல்வியடைந்தார் இந்தியகிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிஐசிசிடெஸ்ட் பேட்ஸ்மென் தரவரிசையில் தொடர்ந்துமுதலிடத்தில் உள்ளார் நியூசிலாந்தகேப்டன் கேன் வில்லியம்சன் இரண்டாவது இடத்திலும் புஜாரா மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அணிகளைபொறுத்தவரை இந்தியாதொடர்ந்துமுதலிடத்தில் உள்ளது நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும் தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன தமிழ்நாடுபிரிமீயர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் காரைக்குடிஅணி காஞ்சிஅணியைஎதிர்கொள்கிறது